மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது

தலைவர்களில் ஒருவருமான திரு பூப்பிந்தர் சிங் ஹுடா ஆதரவு தெரிவித்துள்ளார்

உலக பேட்மின்டன் சாம்பியனஷிப் போட்டிஇன்று சுவிட்சர்வாந்தில் தொடங்குகிறது

மாணவர்கள் பத்திரமாக பள்ளிகளுக்கு போய் வருவதற்கு உரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் செய்துள்ளதாக ஜம்மு கஷ்மீர் அரசின் செய்தி தொடர்பாளர் திரு ரோகித் கன்சால் இதனை தெரிவித்தார்

மேலும் தேவையை கருத்தில் கொண்டு கட்டுப்பாடுகளை தளர்த்தும் நடவடிக்கை தொடரும் என்றார் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பகுதிகளில் அசம்பாவிதங்கள் ஏதம் நடைபெறவில்லை என்று அவர் தெரிவித்தாா்

இதற்கென பல்வேறு ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்திருந்தனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

யமுனை மற்றும் இதர ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தில்லி ஹரியானா பஞ்சாப் உத்திரபிரதேசம் ஆகியவற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

சிம்லா குல்லு பகுதிகளின் கல்வி நிறுவனங்கள் இன்று மூடப்பட்டிருக்கும் அனைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் ஆறுகளின் கரையோரம் வாழும் மக்கள் பத்திரமாக இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சிம்லா கல்கா இடையே நேற்று ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன

பல கிராமங்களில் வீடுகள் சேதமடைந்துள்ளன ஹரியானாவில் யமுனை ஆற்றின் ஹாத்தினி குள்ட் அணையிலிருந்து எட்டு வட்சம் களஅடிக்கு மேல் தண்ணிர் திறந்து விடப்படுவதால் ராணுவத்தை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

முத்தலாக் திருமண முறிவு நடைமுறை இதுவரை தொடர்ந்தது சிறபாண்மையினரை சமாதானப்படுத்துதல் வாக்கு வங்கி அரசியல் காரணமாகத்தாள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று முத்தலாக் நடைமுறை நீக்கப்பட்டது பற்றிய உரை நிகழ்ச்சியில் அவர் பேசினாா் முத்தலாக் நடைமுறையை அகற்றியதன் மூலம் வரலாற்று தவறு ஒன்று சரி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அரசின் இந்த முடிவு இஸ்லாம் மக்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர்களுக்கு இது நன்மையே பயக்கும் என்று அவர் கூறினார் பல இஸ்லாமிய நாடுகள் முத்தலாக் நடைமுறையை அகற்றி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஜம்மு கஷ்மீரின் ரோஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் சண்டை நிறத்தத்தை மீநி எவ்வித முகாந்திரமும் இன்றி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகபாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் சுந்தர்பாணி பகுதியில் ராணுவ நிலைகள் மற்றும் சிவிலியன் பகுதிகள் மீது சிறு ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிக் கொண்டு பாகிஸ்தான் படையினர் தாக்கியதாக அவர் கூறினார் இந்திய ராணுவத்தினர் இதற்கு தகுந்த பதிவடி கொடுத்தனர் இந்திய தரப்பில் எவ்வித உயிர் சேதமும் இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

ஐதரபாத்தில் நேற்று பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் தெலங்கானா ராஷ்டிரிய சுமதி கூட்சி தலைவர் திரு கே சந்திரசேகர் ராவ் மத்திய அரசின் இத்திட்டத்தை மாநிலத்தில் அமல்படுத்தப்படுவதை தடை செய்வதாக கூறினார்

ஆந்திரபிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் தெலங்கானாவிற்கு மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தாா்

ரோத்தக்கின் பேரணி ஒன்றில் உரையாற்றிய அவர் மத்திய அரசு சுரியான நடவடிக்கை எடுக்கும்போது அதற்கு தமது ஆதரவு உண்டு என்றார் நாட்டுப்பற்று மற்றும் கயமரியாதை ஆகியவற்றில் தாம் எதையும் விட்டுக்கொடுக்கப்போவதில்லை என்று கூறினார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி தமக்கென தனியாக அரசியல் வழியை அமைத்துக் கொள்ளப் போகிறார் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் நிலையில் திரு ஹுடாவின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி பூட்டாளில் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று புதுதில்லி திரும்பினார் பூட்டான் பிரதமர் டாக்டர் லோட்டோ ட்ஷரங் விமான நிலையத்தில் பிரதமரை வழியனுப்பி வைத்தார்

விண்வெளி கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் சட்டக்கல்வி உள்ளிட்ட இருதரப்பு உறவை விரிவுப்படுத்துவதற்கான பல ஒப்பந்தங்களை இருநாடுகளும் செய்துகொண்டன முன்னதாக ராயல் பூட்டாள் பல்கலைக் கழகத்தில் மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர் இருநாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ஆக்கிராவில் கழிவுகளை நிர்வகிக்கத் தவறியது

நீதிபதிகள் திரு எல் நாகேஷ்வர ராவ் திரு ஹேமந்த் குப்தா ஆகியோரைக்கொண்ட அமர்வு உத்திரபிரதேச அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்தது நகராட்சி திடக்கழிவு மேலாண்மைக்கென தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைத்த குழுவின் செயல் திட்டத்திற்கும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது

மோசர் பேயர் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான திரு பூரியுடன் அந்த நிறுவனத்தின் இதர நான்கு இயக்குநர்களையும் சிபிஐ கைது செய்துள்ளது முன்னதாக தில்லியில் இவர்களது வீடுகளிலும் இந்த நிறுவனத்தின் அலுவலகங்களிலும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டது

பருவ நிலை மாற்றம் மனித குலத்தை எதிர்நோக்கியுள்ள மிகப் பெரிய சவால் என்று கூறிய அவர் இதன் காரணமாக சிங்கப்பூர் வெப்பமான பருவநிலையையும் பலத்த புயல் மழையையும் சந்தித்து வருவதாக தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றின்போது ஏற்பட்ட தற்கொலை குண்டு வெடிப்புக்கு ஐ எஸ் பயங்கரவாத குழு பொறுப்பேற்றுள்ளது

இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஜனதா விமுத்தி பெரமுனா கட்சித் தலைவர் திரு அனுரா குமாரா திசநாயக்கா போட்டியிடப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்த கட்சி தலைமையிலாள தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கூட்டத்தில் இவரது பெயர் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது சென்ற ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு கோத்தபயா ராஜபக்சா அதிபர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்

இந்த போட்டி சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் இன்று தொடங்குகிறது